தமிழகத்தில் அரசு பள்ளி மாணாக்கருக்கு காலை உணவு வழங்கும் திட்டம் குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி தெரிவித்துள்ளார்

தோஹா உலக ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டிகளின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் சௌரவ் கோஷல் முன்னேறியுள்ளார்

எடப்பாடி கே பழனிச்சாமி தெரிவித்துள்ளார் சேலம் ஓமலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சாலை விரிவாக்கம் புதிய சாலைகள் மின்பாதை பணிகள் அமைத்தல் உள்ளிட்ட வளர்ச்சி திட்டங்களுக்கு மக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

சென்னை உயர்நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிந்து காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என வலியுறுத்தினார் பருவநிலை மாற்றம் காரணமாகவே சென்னையில் காற்று மாசு ஏற்பட்டதாகவும் இதுதொடர்பாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு

உதயகுமார் விளக்கம் அளித்ததாகவும் குறிப்பிட்டார் உள்ளாட்சி தேர்தலில் அதிக இடங்கள் உள்ளதால்தான் முன்கூட்டியே விருப்பமனுக்களை அஇஅதிமுக பெற்று வருவதாக குறிப்பிட்டார் முன்னதாக முதலமைச்சர் அஇஅதிமுக நிர்வாகிகளுடன் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக சேலத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார்

க ஸ்டாலின் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித்தலைவர் திரு தொல் திருமாவளவனுடன் இத்தோ்தல் தொடர்பாக ஆலோசனை நடத்தினார்

புதுக்கோட்டை காமராஜபுரம் எல்லையம்மன் கோவில் பகுதியில் இன்று பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு பேசிய அவர் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி உமா மகேஷ்வரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு அருண் சக்திகுமார் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

தங்கமணி நாமக்கல் மாவட்டத்தில் மாநில மின்துறை அமைச்சர் திரு

கவுண்டம்பாளையம் நியாயவிலைக்கட்டிடம் சின்ன எலச்சிபாளையத்தில் ஊராட்சி மன்ற கட்டிடம் சக்திநாயக்கன் பாளையத்தில் சாலை பலப்படுத்துதல் திருச்செங்கோடு கைலாசநாதர் திருக்கோவிலில் புதிய தேர் அமைக்கும் பணிகள் அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு மலைப்பாதை மேம்படுத்தும் பணிகள் ஆகியவை இதில் அடங்கும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

மெகராஜ் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

பாண்டியராஜன் திரு பெஞ்சமின் ஆகியோர் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தனர்

இதனையடுத்து ஜோலார்பேட்டையில் உள்ள வீட்டிற்கு பலத்த அவரது போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்துச் செல்லப்பட்டார்

பகத்சிங் கோஷியாரி தேசியவாத காங்கிரஸ் கட்சியிடம் கேட்டுக்கொண்டுள்ளார்

இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவா் திரு ஜெயந்த் பாட்டில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியுடன் விவாதித்த பின் ஆளுநரை சந்திக்க உள்ளதாக கூறினார்

சோனியாகாந்தி தேசியவாத காங்கிரஸ் கட்சித்தலைவர் திரு சரத்பவாரை இன்று காலை தொலைபேசி மூலம் தொடர்புகொண்டு பேசியுள்ளார் இதனையடுத்து காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் திரு

மல்லிகார்ஜுன கார்கே திரு

வேணுகோபால் ஆகியோர் திரு சரத்பவாருடன் மும்பையில் இன்று பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர்

புதிய வளர்ச்சி வங்கி குறித்தும் பிரிக்ஸ் மகளிர் கூட்டமைப்பு குறித்தும் இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது

வளரும் நாடுகள் எதிர்கொள்ளும் பொருளாதார சவால்களை வாய்ப்புகளாக மாற்றுவது குறித்த கருத்துக்கள் இக்கூட்டத்திற்கு பின் வெளியிடப்படும் தலைவர்களின் கூட்டறிக்கையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

இதையொட்டி குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பஞ்சாப் மாநிலம் சுல்தான்பூர் லோதியில் இன்று நடைபெறும் பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்ச்சிகளில் கலந்துகொள்கிறார்

மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு

இந்நாளையொட்டி குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி காங்கிரஸ் கட்சித்தலைவர் திருமதி சோனியாகாந்தி உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

இந்நாளையொட்டி புதுதில்லி அகில இந்திய வானொலி நிலைய வளாகத்தில் இன்று சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தமிழக வானொலி நிலையங்கள் இந்நாளையொட்டி வானொலி பால நிகழ்ச்சியை ஒலிபரப்பு செய்துள்ளன

பொன்னையா தெரிவித்துள்ளார்

சிவகங்கை மாவட்டத்தில் உணவகங்கள் விடுதிகள் திருமண மண்டபங்களில் சுகாதாரத்துறையின் கொசுப்புழு இருப்பது கண்டறியப்பட்டால் உடனடி அபராதம் விதிக்கப்படும் என மாவட்ட சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது

சீரமைப்பு பணியில் ஊழியர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர்

தஞ்சை பிரகதீஸ்வரர் திருக்கோவில் திருச்சி திருவரம்பூர் எறும்பீஸ்வரர் திருக்கோவில் உள்ளிட்ட கோவில்களில் இன்று நடைபெறும் அன்னாபிஷேகத்தில் ஏராளமானோர் கலந்துகொள்கின்றனர்